புயல் மேற்கொள்ளப்பட்டுவரும் நிவாரணப் பணிகளுக்குபொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகேட்டுக்கொண்டுள்ளார் சா்வதேசமாற்றுத்திறனாளிகள் தினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது

முடிவடைந்தது டாடாஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் பட்டம் வென்றார்

பாதிக்கப்பட்டபகுதிகளில் புயலினால் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் கஜ நடைபெற்றுவருவதாகஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் புயலினால் உயிரிழந்தகால்நடைகளின் உரிமையாளா்களுக்குநிவாரணதொகைவழங்கியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மரங்களைஅப்புறப்படுத்தும் பணிமகாத்மாகாந்திதேசியஊரகவேலைவாய்ப்பு உறுதிதிட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பயிர்க்காப்பீட்டுக்கானபிரிமியம் தொகைசெலுத்துவதற்கானகாலஅவகாசத்தைநீட்டிக்கவிவசாயிகள் கோரினால் அதுகுறித்துநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

நேற்று தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

திருட்டுவிசிடிபிரச்சினைக்குதீர்வுகாணதிரையுலகைச் சேர்ந்தஅனைத்துத்தரப்பினரும் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றுமாநிலசெய்திவிளம்பரத் துறைஅமைச்சள் திருகடம்பூர் ராஜூ வலியுறுத்தியுள்ளார் பேசியஅவர் நேற்ற சென்னையில் நிகழ்ச்சிஒன்றில் இப்பிரச்சினைக்குமுற்றுப்புள்ளிவைப்பதற்குதேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுமேற்கொள்ளும் என்றார் சா்வதேசமாற்றுத்திறனாளிகள் தினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது இதையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருளடப்பாடிபழனிசாமி விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சா் நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககூறியுள்ளாா் இவற்றைமாற்றுத்திறனாளிகள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றுமுதலமைச்சள் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் தேமுதிகதலைவா் திருவிஜயகாந்த் மதிமுகபொதுச்செயலாளா் திருவைகோஉள்ளிட்டபலர் இந்நாளையொட்டிவாழ்த்துதெரிவித்துள்ளனர் கஷ்மீரில் பணியிலிருந்தபோதுஉயிரிழந்தராணுவவீரர் ஐம்மு சரவணனின் உடல் நேற்றுஅவரதுசொந்தஊரானமதுரைமாவட்டம் கிசல்பட்டிக்குகொண்டுச் செல்லப்பட்டது ராணுவமரியாதையுடன் இன்றுகாலைஎட்டுமணிக்குஅவரதுஉடல் அடக்கம் செய்யப்படஉள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரைவிமானநிலையத்தில் அவரதுஉடலுக்குஆட்சியர் முன்னதாக திருநடராஜன் மற்றும் காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலிசெலுத்தினர் கடற்படைதினம் நாளைகொண்டாடப்படுவதையொட்டி ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிபகுதியில் இன்றும் நாளையும் பல்வேறுசாகசநிகழ்ச்சிகள் நடத்தப்படஉள்ளன பருந்துவிமானப்படைதளவீரர்கள் இந்தசாகசநிகழ்ச்சிகளைநடத்தஉள்ளனர் இன்றுமாலைநான்குமணிக்குதொடங்கிஅரைமணிநேரம் தனுஷ்கோடி அரிச்சல்முனைபகுதியிலும் நாலேமுக்கால் மணிக்குதொடங்கிஅரைமணிநேரம் அக்னிதீர்த்தகடற்கரைப் பகுதியிலும் இந்தசாகசநிகழ்ச்சிகள் நடைபெறஉள்ளன

பங்களாதேஷ் பொதுத்தேர்தலில் முன்னாள் பிரதம் ஜியாவின் திருமதிகலிதா வேட்புமனுநிராகிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைசோதனைநடத்தப்பட்டதுதொடர்பாகஅமெரிக்காதெரிவித்தகுற்றச்சாட்டுகளைஈரான் நிராகரித்துள்ளது

சென்னைவிமானநிலையத்தின் விரிவாக்கப் பணிகள் தொடர்பாகவிமானநிலையஆணையத் தலைவர் திருமொஹபத்ராநேற்றுஆய்வு மேற்கொண்டாா்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைஹாக்கிப் போட்டிகுறித்தசெய்திகள்

புவனேஸ்வரில் நேற்றுநடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா இரண்டுகோல் போட்டன

இந்தியாவரும் சனிக்கிழமைநடைபெறஉள்ள ஆட்டத்தில் கனடாவைஎதிர்கொள்கிறது முன்னதாக கனடா தென்ஆப்பிரிக்கா இடையேநடைபெற்றமற்றொருபோட்டிடிராஆனது இருஅணிகளும் தலாஒருகோல் போட்டன இன்றுநடைபெறஉள்ளஆட்டங்களில் ஸ்பெயின் பிரான்சையும் நியூசிலாந்து அர்ஜெண்டினாவையும் எதிர்கொள்கின்றன